இன்று பிற்பகல் திருப்பூர் வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

சென்னை ஏ ஜி டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டை இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைப்பார்

பொருட்கள் சேமிப்பு கிடங்கை பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார்

இந்தியாவிற்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

நியூசிலாந்திற்கு எதிரான மூன்றாவது ஆடவா் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்தது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ஒருநாள் பயணமாக இன்று பிற்பகல் திருப்பூர் வரவிருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மேலும் பல திட்டங்களுக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டவுள்ளார்

திருச்சி விமான நிலையத்தில் ஒருங்கிணைந்த கட்டிடத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் சென்னை விமான நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளையும் அவர் தொடங்கி வைப்பார் சென்னை எண்ணுர் துறைமுகத்தில் தானியங்கி முனையத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சென்னை துறைமுகத்திலிருந்து மணலியில் உள்ள பெட்ரோலிய கத்திகரிப்பு நிலையத்திற்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதற்கான குழாய் அமைக்கும் பணியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் சென்னை ஏ ஜி டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைப்பார் இதற்காக சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சா ்திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஒ பள்ளீர் செல்வம் மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிய் பூரி மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினா்கள் பங்கேற்பாா்கள்

தா்வாதில் குழாய் மூலம் இய்ற்கை எரிவாயு இணைப்புகள் அளிப்பதற்கான விநியோக மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கவுள்ளார் மங்களூர் மற்றும் படூரில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கையும் நாட்டிற்கு அவர் அர்ப்பணிப்பார் சிக் ஜாஜுர் மயக்கொண்டா வழித்தடத்தில் இரட்ளட ரயில்பாதையையும் பிரதமர் தொடங்கி வைப்பார்

இதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுவார்

இந்த நிகழ்ச்சியில பேசிய அவர் இந்தத் திட்டம் ளரிசக்தி தேவையின்போது ஆந்திராவிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் முக்கியமான திட்டமாகும் என்றார்

குர்ஜார் சமூகத் தலைவர்களுடன் பேச்சு நடத்த மாநில அரசு முயற்சி செய்தபோதிலும் அதனை அவர்கள் நிராகரித்து விட்டனர் குர்ஜார் சமூகத்தினர் தங்களுக்கு தனியாக ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கோரி வருகின்றனர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இட ஒதுக்கீட்டு பயன்களோடு குர்ஜார் மற்றும் பிற நான்கு சமுகத்தினர் சிறப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்ற வகையில் ஒரு சதவீத இடஒதுக்கீட்டிற்கு தகுதி பெற்றுள்ளனர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் சுகாதார வசதிகளை முறையாக வழங்குவதை உத்தரவாதப்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சா் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளா்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கழகங்களை மத்திய அரசு கொண்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் மாவட்ட மருத்துவமனைகளை மருத்துவக் கல்லூரிகளாக தரம் உயர்த்துவதன் மூலம் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் நவீன நோய்த் தொற்று ஆய்வுக்கழகத்தை கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நேற்று திருவனந்தபுரத்தில் திறந்து வைத்தாா் உலக நோய்த்தொற்று ஆராய்ச்சி நிறுவனத்துடன் தொடர்புடைய இந்த ஆய்வுக்கழகம் இந்த வகைமையில் முதலாவதாகும் கேரள தலைநகரின் தொன்னக்காலில் உள்ள வாழ்க்கை அறிவியல் பூங்கா வளாகத்திலிருந்து இந்த ஆய்வுக்கழகம் செயல்படும் கடந்த ஆண்டு கேரள மாநிலத்தில் நிஃபா வைரஸ் என்ற நோய்த்தொற்று கடுமையாக பாதிக்கப்பட்டபோது இத்தகைய ஆய்வுக்கழகம் அமைப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது தொற்று நோய்களை ஏற்படுத்துவதற்கான வைரஸை இந்த ஆய்வுக்கழகம் உறுதி செய்வதோடு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு திட்டமிடும் வகையில் கால தாமதமின்றி புதிய வைரஸ்களையும் கண்டுபிடிக்க உதவும்

உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இன்று காலை லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடின்

இதில் நாட்டின் பலவேறு பகுதிகளிலிருந்தும் சாதுக்களும் மடாதிபதிகளும் பங்கேற்று கங்கை யமுனை சரஸ்வதி நதிகளின் சங்கமத்தில் நீராடினா் வசந்த பஞ்சமியை யொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழத்து தெரிவித்துள்ளனர் மானியம் இல்லாதபோதும் ஹஜ் தொடர்பான நடைமுறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் வருடாந்திர ஹஜ் புனிதப்பயணம் செலவில்லாததாக மாறியுள்ளது என்று மத்திய சிறுபான்மயினர் நலத்துறை அமைச்சா் திரு முக்தாா் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளாா் மும்பையில் நேற்று காதிம் உல் ஹுஜாஜ் என்ற இரண்டு நாள் பயிற்சி முகாமைத் தொடங்கி வைத்தபின் அமைச்சர் இதனை தெரிவித்தார் இந்த முகாம் ஹஜ் புனிதப் பயணம் மேற்கொள்வோருக்கு உதவியாக இருக்கும் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள சுட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலையும் சேர்த்து நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹு தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றம் விவிபாட் எனப்படும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் போதமான அளவில் உள்ளன என்றார் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ஒப்புகைச் சீட்டு எந்திரத்தில் ஏழு வினாடிகள் வரை பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்கு எண்ணிக்கையின்ள போத குளறுபடி ஏற்பட்டால் ஒப்புகைச் சீட்டு மூவம் ஒப்பிட்டுப் பார்த்துக்கொள்ள முடியும் என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் திரு சத்ய பிரதா சாஹூ கூறினார் ஹாமில்டனில் நடைபெற்ற மூன்றாவது மற்றும் இறுதி டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி இந்தியாவை இரண்டு ரன் வித்தியாசத்தில் வென்றது

இந்தியா அணியின் தீப்தி ஷா்மா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினாா் மன்சி ஜோஷி ராதா யாதவ் அருந்ததி ரெட்டி பூனம் யாதவ் ஆகியோா் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினா்

ஹாமில்டனில் நடைபெறும் நியூசிலாந்திற்கு எதிரான ஆடவர் டுவெள்டி டுவெள்டி மூன்றாவது கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்தது